தெரிவித்துள்ளார்

நடைபெற்று வருவதாக மாநில உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

அர்ஜென்டினாவை வென்றது

நான்கு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் அமைதி மற்றும் அஹிம்சையே வெற்றியை தேடித் தரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு திட்டப் பயனாளிகளுடன் தாம் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி வருவது பற்றி குறிப்பிட்ட அவர் தமக்கு இது புதிய அனுபவத்தை அளித்ததாக கூறினார்

அவர்கள் அளித்த ஊக்கம் தமக்கு புதிய பலத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் கூட்டாட்சி தத்துவத்தின் வெற்றிக்கு உதாரணமாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் செயலாக்கம் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார்

ஒருமைப்பாட்டிற்கு மட்டுமின்றி நேர்மைக்கான வெற்றியாகவும் இந்த வரிவிதிப்பு திகழ்வதாக அவர் தெரிவித்தார்

சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் உலகத்தை ஒருமைப்படுத்தி இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைக்கும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

திருவாரூர் மாவட்டம் வடுவூர் ஏரியில் தூர்வாரும் பணியில் தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பல்வேறு மாவட்டங்களின் மக்கள் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் ஆளுநர் அறிந்து கொள்வது அவசியமாகிறது என்று அஆளுநர் மாளிகையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது இதன் அடிப்படையில் தான் ஆளுநர் பயணம் மேற்கொள்வதாகவும் மாதாந்திர அறிக்கையை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்புவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது பயணத்தின்போது எந்தவொரு துறையின் செயல்பாடுகள் குறித்தும் ஆளுநர் குற்றம் சுமத்தவில்லை என்றும் எந்தவொரு அதிகாரிக்கும் அறிவுறுத்தல் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆய்வு மேற்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது மக்களின் கவனத்தை திசைதிருப்பும் செயல் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஆளுநரின் அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்பாடுகளை தடுப்பவர்களுக்கு ஏழாண்டு சிறைத்தண்டனை விதிக்க சுட்டத்தில் இடம் உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு சுட்ட ரீதியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளதாகவும் அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்த பெருமை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சேரும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் குறித்த செய்திகள்

இதில் இங்கிலாந்து பனாமா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

எட்டரை மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் ஜப்பான் செனகல் அணியையும் பதினொன்றரை மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் போலந்து கொலம்பியாவையும் எதிர்கொள்கின்றன

இந்தியா வரும் புதன் கிழமை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது